திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கே

உடல்நலக்குறைவு காரணமாக இன்று திருவொற்றியூரில் காலமானார்

முன்னதாக சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெறும் மாநில ஹாக்கி வாலிபால் போட்டிகளை அமைச்சர் துவக்கிவைத்தார் அன்பழகன் தமிழகம் உயர்கல்வியில் முதலிடம் வகிக்க பல்வேறு சிறப்பு திட்டங்கள் மூலம் பள்ளிக்கல்வியில் இடைநிற்றலை தவிர்தது முக்கிய காரணமாகும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே பி அன்பழகன் தெரிவித்திருக்கிறார்

பள்ளிகல்வியை முடிக்கும் மாணாக்கர் தகுதி அடிப்படையில் உயர்கல்விக்குச் செல்லும் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளவேண்டும் எனவும் அமைச்சர் வலியுறுத்தினார்

இந்நிகழ்ச்சியில் பேசிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் தாரிணி மோட்டார் வாகன சட்டங்கள் விதிமுறைகள் குறித்து பள்ளிகல்லூரி மாணாக்கருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவேண்டும் என்றார்

சுந்தர் பேசுகையில் நீதிமன்றத்தில் டிஜிட்டல் நூலகம் அமையவேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார்

கடம்பூர் ராஜு தமிழகத்தில் குடியுரிமை திருத்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அதே வேளையில் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க தொடர்ந்து வலியுறுத்தப்படும் என்று மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு கூறியுள்ளார்

மேம்படுத்தப்பட்ட மையங்களுக்கு தேசிய சுகாதார இயக்கத்தின் மூலம் மருத்துவ உபகரணங்கள் பெறப்படும் என்று கூறினார் முன்னதாக தூத்துக்குடி மாநகராட்சி சின்னமணி நகரில் புதிதாக அமைக்கப்பட்ட நகர்புற துணை சுகாதார நிலையத்தை திறந்து வைத்த அமைச்சர் சிவந்தாகுளம் நடுநிலைப்பள்ளிக்கு புதிய பேருந்து இயக்கத்தையும் துவக்கி வைத்தார் இப்பள்ளியில் உள்ள சிறப்பு திறன் படைத்த குழந்தைகளுக்கான பயிற்சிகளையும் அவர் பார்வையிட்டார்

மறைவு திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான கே

சாமி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று திருவொற்றியூரில் காலமானார்

கடந்த சில நாட்கள் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இல்லம் திரும்பிய அவர் இன்றுகாலை திருவொற்றியூர் கேவிகே குப்பத்தில் உள்ள அவரது இல்லத்தில் உயிரிழந்தார்

இதனிடையே திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் இன்று கேபிபி சாமி உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் சோனியா குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை புதுதில்லியில் இன்று சந்தித்து பேசிய காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி தலைமையிலான பிரதிநிதிக் குழுவினர் கலவரம் பாதித்துள்ள டெல்லியில் அமைதியையும் இயல்பு நிலையையும் மீண்டும் கொண்டுவர வலியுறுத்தினர் திருமதி சோனியா காந்தியுடன் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் மாநிலங்களவை எதிர்கட்சி தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் மற்றும் திரு அகமது படேல் திரு ரந்தீப் சுர்ஜேவாலா ஆகியோர் கொண்ட பிரதிநிதிக்குழுவினர் இது தொடர்பான கோரிக்கை மனுவையும் குடியரசு தலைவரிடம் சமர்ப்பித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி சோனியா காந்தி இதுகுறித்து கவனத்தில் எடுத்துக்கொள்வதாக குடியரசு தலைவர் உறுதி அளித்ததாகவும் தெரிவித்தார்

இந்த வன்முறை காரணமாக டெல்லியில் உள்ள வர்தக அமைப்புகள் சூறையாடப்பட்டிருப்பதாகவும் அவர் குறை கூறினார்

இவர்கள் அனைவரையும் மீட்க உதவி செய்த ஜப்பான் அரசுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக்கொண்டார்

பகல் இரவு நேரங்களில் கடலோர பாதுகாப்பு மற்றும் பிரதான பொருளாதார மண்டலங்களில் ரோந்து பணியில் ஈடுபடுவதோடு போதைப் பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத கடத்தலை தடுப்பது பயங்கரவாத தடுப்பு போன்ற கண்காணிப்பு பணிகளையும் இது மேற்கொள்ளும்

பல்வேறு ஆய்வு மற்றும் சோதனை ஓட்டங்களுக்குப் பின்னர் வரும் அக்டோபர் மாதத்திலிருந்து இந்திய கடலோரக் காவல் படையில் இது இணைக்கப்படும்